இன்று தண்ணீரை திறந்துவிட்டாா்

என பிரதமர் திரு நரேந்திரமோடி குற்றம்சாட்டியுள்ளார்

மாநில அரசுகளை மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது

அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் தெரிவித்துள்ளார் இனி விரிவான செய்திகள் மேட்டுர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக இன்று முதல் தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது முதலமைச்சள் திரு எடப்பாடி பழனிசாமி தண்ணீரை திறந்து வைத்து பேசினார் காவிரி பிரச்சனையில் அஇஅதிமுக அரசு தொடர் சுட்ட போராட்டங்களை மேற்கொண்டு வெற்றி பெற்றிருப்பதாக அவர் கூறினார் இதனை குறிக்கும் வகையில் மேட்டூரில் நினைவு தூண் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

ஆணையத்தின் தலைவருக்கு உரிய தகவல் அளிக்கப்பட்ட பின்னரே அணை திறக்கப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார் மேட்டூர் அணை வரலாற்றில் டெல்டா பாசனத்திற்காக முதலமைச்சர் தண்ணீர் திறந்து விடுவது இதவே முதல் முறையாகும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

மேட்டுர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் மூன்று நாட்களில் கல்லணையை சென்றடையும் என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனா்

மேட்டுர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் தஞ்சாவூர் மாவட்டத்தில் காவிரி நீர் வரும் ஆறுகள் கால்வாய்கள் மற்றும் அபாயகரமான பகுதிகளில் பொதுமக்கள் குளிக்கவோ மீன்பிடிக்கவோ செல்ஃபி எடுத்தல் போன்ற செயல்களில் ஈடுபடவோ வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் திரு அண்ணாதுரை அறிவுறுத்தியுள்ளார்

இதனால் கரையோர மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் வெள்ள அபாய எச்சிக்கை விடப்பட்டுள்ளது

எதிர்க்கட்சிகள் மக்களவையில் கொண்டுவந்துள்ள நம்பிக்கையில்லாத் தீர்மானம் தோற்கடிக்கப்படும் என்று பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு ஜி வி எல் நரசிம்மராவ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்

இவர்கள் தவிர வேறு சில கட்சிகளும் நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு எதிராக வாக்களிக்கக் கூடும் என்றும் அவர் குறிப்பிட்டார் மக்களவையில் எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்துள்ள நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அஇஅதிமுக ஆதரிக்காது என முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் மேட்டுரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆந்திர மாநில பிரச்சினை குறித்துதான் தெலுங்கு தேசம் கட்சி இந்த நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பதால் அதற்கு ஆதரவு அளிக்கத் தேவையில்லை என்றார் காவிரி பிரச்சினைக்காக தமிழக உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்த போது அதற்கு ஆதரவாக எந்த கட்சியும் குரல் கொடுக்கவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் முட்டை கொள்முதல் பற்றிய கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர் முட்டை விலை தேசிய முட்டை ஒருங்கிணைப்புக் குழுவின் விலை அடிப்படையிலேயே நிர்ணயம் செய்யப்படுவதாகவும் தமிழகத்தில்தான் விலை குறைவாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார்

மத்திய அரசுக்கு எதிரான நம்பிக்கையில்வாத் தீர்மானத்துக்கு அஇஅதிமுக ஆதரவு அளிக்க வேண்டுமென்று திமுக செயல் தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினை தொடர்பாக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களுக்கு மத்திய அரசு செவிசாய்க்கவில்லை என்று கூறியுள்ளா் மாநிலத்தின் உரிமையை பறிக்கும் வகையில் செயல்பட்டு வரும் மத்திய அரசுக்கு எதிரான இந்த தீர்மானத்தை அஇஅதிமுக ஆதரிக்க வேண்டுமென்றும் திரு மு க ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார் நாட்டில் உள்ள அனைத்து குடியிருப்புகளுக்கும் மின்வசதி ஏற்படுத்துவது தொடர்பாக அளித்த வாக்குறுதிகளை முந்தைய அரசுகள் நிறைவேற்றவில்லை என்று பிரதம் திரு நரேந்திரமோடி குற்றம் சாட்டியுள்ளார் மத்திய அரசின் கிராமப்புற மின் திட்ட பயனாளிகளுடன் காணொலி காட்சி வாயிலாக இன்று பிரதமா் கலந்துரையாடினார்

காங்கிரஸ் கட்சியின் அப்போதைய தலைவர் திருமதி சோளியா காந்தி வாக்குறதி அளித்ததை சுட்டிக்காட்டினார் ஆளால் அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என்றும் அதற்கு காரணம் உறுதியான தலைவர்கள் இல்லாததே என்றும் பிரதமர் குறிப்பிட்டார்

அன்றையதினம் வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் பிரதமர் பெருமிதத்துடன் தெரிவித்தாா்

இதனை கருத்தில் ்கொண்டு அனைத்து குடியிருப்புகளுக்கும் மின்வசதி அளிக்க மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டதாக திரு நரேந்திரமோடி கூறினார் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்ற பயனாளிகள் மின்வசதி கிடைத்தது தங்களுக்கு பெருமளவு பயனளித்தது என்றும் தங்களது வாழ்க்கையையே மாற்றியிருப்பதாகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனா் முதன்முறையாக மக்கள் நலனில் அக்கறை கொண்ட பிரதமர் தங்களுக்கு கிடைத்திருப்பதாக ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த ஆர்த்தி ஷர்மா கூறினார் குழந்தை கடத்தல் தடுப்பு என்ற பெயரில் அப்பாவிகள் மீது தாக்குதல் நடத்தவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்குமாறு மாநில அரசுகள் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சா திரு ராஜ்நாத்சிங் தெரிவித்துள்ளார் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் நடத்தப்படும் இதுபோன்ற தாக்குதல் குறித்து மாநிலங்களவையில் உறுப்பினர்கள் எழுப்பிய பிரச்சினைக்கு பதிலளித்த அவர் இதபோன்ற சம்பவங்கள் மிகவும் தூர்திருஷ்டவசமானது என்றும் கவலை அளிக்கத்தக்கவை என்றும் குறிப்பிட்டார் எனவே தாக்குதலில் ஈடுபடும் குற்றவாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு ராஜ்நாத்சிங் தெரிவித்தாா் சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் தவறான தகவல்கள் காரணமாகவே இதபோன்ற வன்முறை சம்பவங்கள் ஏற்படுவதாகவும் அவர் கூறினார் பல்கலைக்கழங்கள் மற்றும் கல்லூரிகளில் உள்ள ஆசிரியர் பணியிடங்களுக்கான எஸ் சி எஸ் டி மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீடு பாதுகாக்கப்படும் என மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சா் திரு பிரகாஷ் ஜவடேக்கா் தெரிவித்துள்ளாா்

மக்களவையில் இதனைத் தெரிவித்த அவர் இது தொடர்பாக வங்கிகள் ரிச்வ் வங்கி கவர்னர் மற்றும் மத்திய நிதி அமைச்சருடன் ஆலோசனை நடத்தியிருப்பதாகக் குறிப்பிட்டாா் தேசிய ஜனநாயகக் கூட்டணி ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு சுமார் மூன்று வட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகள் செயல்படுத்தப் பட்டிருப்பதாகவும் திரு நிதின்கட்கரி கூறினார் தேசிய விளையாட்டுப் பல்கலைக்கழகத்தின் கிளை வளாகங்கள் பிற மாநிலங்களிலும் ஏற்படுத்தப்படும் என மத்திய விளையாட்டுத்துறை அமைச்ச் திரு ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் தெரிவித்துள்ளார்

நடப்பு கல்வியாண்டில் புதிதூக இரண்டு இளநிலை பட்டப்படிப்புகளும் இரண்டு முதுநிலை பட்டப்படிப்புகளும் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் பிரதமரின் முத்ரா வங்கிக் கடனுதவி திட்டம் திண்டுக்கல் மாவட்டத்தில் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது

கலப்பு இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ் அஸ்வினி பொன்னப்பா இணையும் சிக்கிரெட்டி பிரணவ் சோப்ரா இணையும் கால் இறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் தோல்வியடைந்தன தமிழ்நாடு பிரிமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று திண்டுக்கல்லில் நடைபெறவுள்ள ஆட்டத்தில் காரைக்குடி அணி காஞ்சிபுரம் அணியை எதிர்கொள்கிறது